நீர் மேலாண்மையைசிறப்பாகசெயல்படுத்தியமாநிலத்திற்கானதேசியவிருதுதமிழகத்திற்குஅறிவிக்கப்பட்டுள்ளது

விவசாயபணிகளுக்குவழங்கப்பட்டுவரும் மின்சாரம் ரத்துசெய்யப்படமாட்டாதுஎன்றுமாநிலமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார்

ராமநாதன் இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளார் நீர் மேலாண்மயில் சிறந்துவிளங்கும் மாநிலத்திற்கானதேசியவிருதுதமிழகத்திற்குஅறிவிக்கப்பட்டுள்ளது மேலாண்மையில் சிறந்துவிளங்கும் இரண்டாவதுமாநிலமாகமகாராஷ்டிராவும் முன்றாவதாக நீர் ராஜஸ்தானும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன

சேமிப்பு பிரிவின் கீழ் வழங்கப்படும் விருதுகளில் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாவது நீர் இடத்திற்குதேர்வாகியுள்ளது

புதுக்கோட்டையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் அண்டைமாநிலங்களில் நோய் தொற்றுசற்றுஅதிகமாக இருப்பதைகருத்தில்கொண்டுதமிழகமக்கள் முகக்கவசம் அணிதல் கைகளைகழுவுதல் சமூக இடைவெளிஉள்ளிட்டவழிகாட்டுநெறிமுறைகளைகளடபிடித்து தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார் டெங்கு

விவசாயபணிகளுக்குவழங்கப்பட்டுவரும் கட்டணமில்லாமின்சாரம் ரத்துசெய்யப்படமாட்டாதுஎன்றுமாநிலமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா் தில்லிஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் சுயசா்பின் முக்கியத்துவத்தை இந்தநோய்த்தொற்றுநமக்குஉணா்த்தி இருப்பதாகவும் அவா் கூறினாா் இதனைக் கருத்தில்கொண்டுதான் சுயசா்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தா் இது இளைஞர்களுக்கு புதியவாய்ப்புகளைவழங்கும் என்றும் அவர் கூறினார் இளைஞ்கள் தங்களது புதுமைகண்டுபிடிப்புகளைஎளிதாககாட்சிப்படுத்துவதற்குவகைசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுமைகண்டுபிடிப்புகளுக்குமுக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் இளைஞர்கள் எளிதாகதொழில் புரிவதற்கும் சுயசா்பு இந்தியா இயக்கம் உதவிடும் என்றும் அவர் கூறினார் இந்தநோய்த்தொற்றுகாலத்தில் நமதுஅன்றாடபணிகளைமேற்கொள்வதில் தகவல் தொழில்நட்பம் முக்கியபங்குவகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிறந்ததினம் இன்றுகொண்டாடப்படுவதைச் சுட்டிக்காட்டியபிரதமா் சர்

ராமன் இளம் விஞ்ஞானிகளுக்குஉந்துசக்தியாகஅவர் திகழ்ந்துவருவதாகத் தெரிவித்தார்

கர்நாடகமாநிலகாவிரிநீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைபெய்துவருவதால் ஒகேனக்கல் காவிரிஆற்றில் நீர்வரத்துஅதிகரித்துள்ளது

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சா்வதேச்சேலஞ்சா் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளார்